சார்க் நாடுகளின் தலைவர்கள் இன்று விவாதிக்க உள்ளனர்

விதித்துள்ளது

முதலமைச்சர் திரு கமல்நாத்தை ஆளுநர் திரு லால்ஜித் டாண்டன் உத்தரவிட்டுள்ளார்

மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற உள்ள இந்தக் கூட்டம் மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டிருந்த பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்ட தெற்காசியாவில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

வெளிநாட்டிலிருந்து வருவோர் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிக்ள இந்த மையத்தில் உள்ளன என்றும் திறமை வாய்ந்த மருத்துவர்களும் பணியாற்றுகிறார்கள் என்றும் அவர் கூறினார் வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்தியா்களுக்கு உதவ ரானுவ வீரா்கள் தாமாக முன்வந்து சேவைபுரிகிறார்கள் என்றும் விமான போக்குவரத்து விமான நிவைய ஆணையம் விமானப்படை ஆகியவற்றுடன் இணைந்து இந்த வசதிகள் செய்து தரப்பட்டுள்ள என்றும் அவர்கூறினார்

இவர்கள் அனைவரும் அங்குள்ள இந்திய திபத் பாதுகாப்பு படைவீரர்கள் முகாம்க்கு அழைத்து செல்லப்பபட்டார்கள் உலகில் எந்த நாட்டிலும் உள்ள இந்தியர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளானாலும் அவர்களை அளழத்து வருவதில் அரசு உறுதியாக உள்ளதென்று கூறிய அவர் இத்தாவி அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வெளிநாடுகளில் இருந்து தரைமார்க்கமாக நம் நாட்டுக்கு வரும் சர்வதேச பயணிகள் போக்குவரத்துக்கு அரசு கட்டுபாடுகளை விதித்துள்ளது

இது தவிர பாகிஸ்தானுக்கு செல்லும் தரைமாா்க்க எல்லை வழியும் நாளை முதல் காலவரையறை இன்றி மூடப்படுகிறது அங்கிருந்து வரும் பயணிகள் சோதனை சாவடிகள் வழியாகவே வருவதற்கு ஏதுவாக இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது அதேசமயம் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருந்து விசா இல்லாமல் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கட்டுபாடு பொறுந்தாது

அங்குள்ள கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் சுட்டதால் இந்த மோதல் நிகழ்ந்தது இந்த பகுதியில் தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது யார் யார் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரம் தெரியவில்லை மத்தியப்பிரதேச சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும்படி மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத்தை ஆளுநர் திரு லால்ஜித் டாண்டன் உத்தரவிட்டுள்ளார் ஆளுநர் உரை நிறைவடைந்ததுமே நம்பிக்கை வாக்கு கோரும்படி முதலமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார் மத்திய பிரதேச சட்டமன்றத்தின பட்ஜெட் கட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்க உள்ளது இதனிடையே மத்தியப்பிரதேச சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று பிஜேபி பிரதிநிதிகள் நேற்று ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் பிஜேபி தலைவர்கள் திரு கோபால் பர்கவா திரு சிவராஜ் சிங் சௌகான் திரு நரோட்டம் மிஸ்ரா மற்றும் திரு பூபேந்திர சிங் ஆகியோர் ஆளுநரை சந்தித்தார்கள் மத்தியபிரதேச காங்கிரஸ் அரசு பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டதென்றும் அரசயில் சட்டப்படி அது ஆட்சியில் நீடிக்க முடியாது என்றும் திரு சௌகான் கூறினார் சிவில் விமான போக்குவரத்து நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்கள் கப்பல்கள் ரயில்கள் அளைத்திலும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட போக்குவரத்து சுற்றுலா மற்றும் கலாச்சார துறைகளுக்கான நிலைக்குழுவின் அறிக்கையில் இந்த ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டன இந்த அமைச்சகங்களின் அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து பாதுகாப்புக்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களின் பிரச்சளைகள் குறித்து விவாதிப்பதற்காக டோய்முக் ராஜுவ்காந்தி பல்கலைகழகத்தில் கருத்தரங்கம் நடக்கிறது

இந்த பிராந்தியங்களின் பிரச்சனைகளை இதர நடப்பு பிரச்சனைகளுடன் இணைத்து சமுதாயத்துக்கு தேவையான தீர்வு காண வேண்டும் என்று கல்வியாளர்களை கேட்டுக்கொண்டார் இந்த கருத்தரங்களில் தெரிவிக்கப்படும் ஆலோசனைகளை அருணாச்சல பிரதேச அரசு ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார்

ஜம்முவுக்கும் ஸ்ரீநகருக்கும் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை ஒரு வழி பாதையாக அனுமதிக்கப்பட்டு அந்த மாா்க்கம் திறக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முதல் ஜம்முவிலிருந்து ஸ்ரீநருக்கு ஒரு வழி பாதையில் வாகனங்கள் செல்ல முடியும் எதிரே வாகனங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை

உலக நுகர்வோர் உரிமை தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

நீடித்த நுகர்வோர் என்பது இந்த ஆண்டின் நுகர்வோர் தின கருப்பொருளாகும் கடந்த ஆண்டில் நுகாவோர் பாதுகாப்பு சட்டம் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டது புதிய சுட்டப்படி மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது